நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் தடுப்பூசியை இந்தியாவில் தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கான ஒப்புதலை வழங்க மத்திய மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி அலுவலகத்தின் நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது

இத்தடுப்பூசிகளை இந்தியாவிற்கு வழங்குவது தொடர்பாக ரஷ்யாவின் நேரடி முதலீட்டு நிதியத்துடனும் இந்நிறுவனம் உடன்பாடு செய்து கொண்டுள்ளது

பிரதமர் திரு

சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவது குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் அமைச்சர்கள் மற்றும் உயர்நிலை அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்தினார்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகைளை எடுத்து அவரும் நிலையில் அரசு செயலர்கள் அளவிலான கொரோனா மேலாண்மை குழுவின் கூட்டம் தலைமை செயலகத்தில் உள்ள கருத்தரங்க அறையில் துணை நிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது

தடுப்பூசி முகாம்கள் பற்றிய விழிப்புணர்வு பணிகள் மற்றும் கொரோனா சிகிச்சை வசதிகள் குறித்து துணை நிலை ஆளுனர் கேட்டறிந்தார் தொற்று கண்டறியப்பட்ட பகுதிகளில் நுண்ணிலை கட்டுப்பாட்டு வீட்டு மண்டலங்களை உருவாக்கவும் தனிமையில் வைக்கப்பட்டவர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்

புதுச்சேரியில் கட்டாய முகக் கவசம் இன்று முதல் கடுமையாக்கப்படும் என்றும் ஆதரவற்றவர்களுக்கு இலவசமாக முகக் கவசம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அனைவரும் முகக் கவசம் அணிவதன் மூலமாக இதனை தடுக்க முடியும் என்று அவர் கூறினார் இதற்கிடையே காதாரத்துறை செயலர் டாக்டர் டி அருண் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் சமூக இடைவெளி முகக்கவசம் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகத் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் ஒருவரும் காரைக்காலில் ஒருவருமாக இருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தனர்

பி